தேர்தல் ஆணையத்தின் உள் விவகாரங்கள் தொடர்பாக ஊடகங்களில் வெளியாகி உள்ள செய்திகள் தவிர்க்கப்பட வேண்டிய சர்ச்சை என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

புதுவையில் வியாபாரிகளை மிரட்டும் ரவுடிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என மாநில பிஜேபி தலைவர் திரு

சுவாமிநாதன் கோரியுள்ளார்

நாளை தேர்தல் நடைபெற உள்ள தொகுதிகளில் உத்தரபிரதேசத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியும் அடங்கும்

நரேந்திரமோடி அல்லாது மத்திய அமைச்சர்கள் திரு மனோஜ் சின்ஹா திரு ரவிசங்கர் பிரசாத் திரு ஹர்தீப் சிங் பூரி உள்ளிட்ட பிஜேபி தலைவர்களும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருமதி மீராகுமார் திரு சத்ருகன் சின்ஹா உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களும் முக்கிய வேட்பாளர்களாக களத்தில் உள்ளனர்

புத்தபிரான் அவதரித்த புத்த பூர்ணிமா திருநாள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது பீகார் மாநிலம் புத்தகயாவில் போதிமரத்தின் கீழ் புத்தர் மெய்ஞ்ஞானம் பெற்ற மகா போதி ஆலயத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தன புத்த பூர்ணிமா திருநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் குடியரசுத் துணைத் தலைவர் பிரதமர் ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் புத்தபிரான் போதித்த அமைதி அகிம்சை கருணை மனிதகுல சேவை போன்ற நற்பண்புகள் மானுட வரலாற்றிலும் நாகரீகத்தின் வளர்ச்சியிலும் ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தி இருப்பதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார் புத்தபிரானின் போதனைகள் இன்றுவரை உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு உணர்வூக்கம் அளித்து வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையாநாயுடு கூறியுள்ளார் உண்மை அன்பு மற்றும் அமைதிக்குப் பெயர் பெற்ற புத்தபிரானின் போதனைகள் தொடர்ந்து மக்களுக்கு உணர்வூக்கமாக திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி ட்விட்டர் செய்தியில் கூறியுள்ளார்

நரேந்திரமோடி கேதார்புரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறு சீரமைப்பு மற்றும் மேம்பாட்டுப் பணிகளை மறு ஆய்வு செய்தார் முன்னதாக புதுடில்லியில் இருந்து டேராடூன் விமான நிலையத்தில் வந்து இறங்கிய அவர் அங்கிருந்து கேதார்நாத் கோவிலுக்குச் சென்று சிறப்பு வழிபாடு நடத்தினார் நாளை பத்ரிநாத் செல்லும் பிரதமர் நாளை மதியம் பத்ரிநாத் கோவிலில் வழிபாடு செய்த பின்னர் மீண்டும் புதுடில்லி திரும்புவார்

இப்பகுதியில் உள்ள கிராமம் ஒன்றை பாதுகாப்புப் படையினர் சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது அங்கே பதுங்கி இருந்த தீவிரவாதிகள் சுடத் தொடங்கியதால் மோதல் ஏற்பட்டது மோதல் நடந்த இடத்தில் இருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளையும் பாதுகாப்புப் படையினர் கைப்பற்றி உள்ளனர் கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் எந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்பது இதுவரை தெரியவில்லை இதற்கிடையே பாராமுல்லா மாவட்டம் சாப்போர் பகுதியில் உள்ள கிராமம் ஒன்றையும் பாதுகாப்புப் படையினர் சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது

தேர்தல் ஆணையர்கள் மூவரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என எந்த அவசியமும் இல்லை என்று கடந்த காலத்தில் தேர்தல் ஆணையர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதற்கு பல உதாரணங்கள் இருப்பது மட்டுமின்றி அது அப்படித்தான் இருக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளது தேர்தல் விதிமுறை மீறல் பற்றிய புகார்களை ஆராய்வதற்தான தேர்தல் ஆணையத்தின் கூட்டங்களில் இருந்து தேர்தல் ஆணையர் திரு அசோக் லவாசா தம்மைத் தாமே விலக்கிக் கொண்டுள்ளதாகவும் தமது எதிர்ப்பை பதிவில் எடுத்துக் கொள்ள ஆணையம் மறுப்பதாக அவர் கூறியிருப்பதாகவும் ஊடகங்களில் செய்தி வெளியானதைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது தேவைப்பட்டால் எந்தப் பிரச்சனை குறித்தும் வெளிப்படையாக விவாதிக்க ஆணையம் எப்போதும் தயங்கியதில்லை என்றாலும் எதற்கும் உரிய நேரம் உண்டு என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

இதற்கிடையே ஒட்டபிடாரம் தொகுதியில் ஆளும் அஇஅதிமுக வினர் பண விநியோகத்தில் ஈடுபட்டுள்ளதாக திமுக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹுவிடம் புகார் கொடுத்துள்ளது இத்தொகுதிக்கு வெளியே உள்ள தூத்துக்குடி மாவட்ட அஇஅதிமுக அலுவலகத்தில் இருந்து பண விநியோகம் நடப்பதால் பறக்கும் படையினர் உடனடியாக இந்த அலுவலகத்திலும் சோதனை மேற்கொள்ள வேண்டும் என புகாரில் வலியுறுத்தப்பட்டு உள்ளது தமிழ் பிராமி எழுத்துக்கள் குறித்து கலை பண்பாட்டுத் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்த கண்காட்சி புதுச்சேரி அருங்காட்சியகத்தில் இன்று நடைபெற்றது கலை பண்பாட்டுத் துறை இயக்குநர் திரு கணேசன் இக்கண்காட்சியைத் தொடக்கி வைத்தார் அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் பற்றிய தொல்லியில் பொருட்களும் தொன்மைக் காலத்தில் இருந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் எப்படி எல்லாம் மாறி வந்துள்ளன என்பது பற்றிய விவரங்களும் இக்கண்காட்சியில் இடம் பெற்றன உலக அருங்காட்சியக தினத்தை ஒட்டி கடந்த ஆண்டு துறைமுகம் பற்றிய கண்காட்சி நடத்தப்பட்டது போல இவ்வாண்டு தமிழ் பிராமி எழுத்துக்கள் பற்றிய கண்காட்சி நடத்தப்படுவதாக கலை பண்பாட்டுத் துறை இயக்குநர் செய்தியாளர்களிடம் கூறினார்

சம்பந்தப்பட்ட வீட்டில் தச்சுவேலை செய்த போது நகைகளைத் திருடியதை விசாரணையில் இவர்கள் ஒப்புக் கொண்டதைத் தொடர்ந்து போலீசார் இவர்களை கைது செய்து நகைகளையும் மீட்டுள்ளனர் குற்றவாளிகளைக் கண்டுபிடித்த தனிப்படை போலீசாரை முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி அபூர்வா குப்தா பாராட்டியுள்ளார் புதுவையில் மாமுல் கேட்டு வியாபாரிகளை மிரட்டும் ரவுடிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என மாநில பிஜேபி தலைவர் திரு

சுவாமிநாதன் கோரியுள்ளார்

உள்துறை இலாகா பொறுப்பை தன்வசம் வைத்துள்ள முதலமைச்சர் திரு

நாராயணசாமி காங்கிரஸ் தொண்டர்களை தங்களின் இஷ்டப்படி செயல்பட விட்டிருப்பதாக குற்றம் சாட்டிய அவர் ராஜ்நிவாஸ் முன்பாக அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் மேற்கொண்ட ஒரு முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கை எப்படி காப்பாற்ற முடியும் என வினவினார் புதுவையில் ஏற்கனவே வியாபாரம் குறைந்து தொழிற்சாலைகள் வரத் தயங்கும் நிலையில் ரவுடிகள் புதிய பிரச்சனையால் நிலைமை மேலும் மோசமாகும் என்பதால் மூத்த காவல்துறை அதிகாரிகள் தங்களின் செயல்பாடுகளில் தலையிடக் கூடிய அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திரு சுவாமிநாதன் வலியுறுத்தினார் புதுவையில் கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட லாட்டரிச் சீட்டுகள் ஆளும் காங்கிரசின் ஆதரவுடன் தடையின்றி விற்கப்படுவதால் போலீசார் ரோந்துப் பணிகளைத் தீவிரமாக்கி இதைத் தடுக்க வேண்டும் என அவர் கோரினார் புதுவையில் அமைச்சர்களே ரவுடிகளுக்கு ஆதரவாக இருப்பதால் நாராயணசாமி அரசை எதிர்த்துப் போராட வர்த்தகர்கள் முன்வந்தால் பிஜேபி முழு ஆதரவு அளிக்கும் என்று அவர் மேலும் கூறினார்

அகில இந்திய வானொலியின் எப்எம் கோல்டு மற்றும் இதர அலைவரிசைகளில் ஒலிபரப்பாக உள்ள இந்நிகழ்ச்சியில் நிபுணர்கள் தேர்தல் முடிவுகளை விரிவாகவும் ஆழமாகவும் பகுப்பாய்வு செய்ய உள்ளனர் இந்நிகழ்ச்சியை அகில இந்திய வானொலியின் அதிகாரப்பூர்வ யூடியுப் அலைவரிசையிலும் நேயர்கள் கேட்கலாம் அகில இந்திய வானொலியின் பிராந்திய செய்திப்பிரிவுகளும் தத்தம் பிராந்திய மொழியில் சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் செய்தி அறிக்கைகளை வழங்க உள்ளன நாடு முழுவதும் அகில இந்திய வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் மணிக்கு ஒருமுறை செய்தி அறிக்கைகள் இடம் பெறும்

தேர்தல் ஆணையத்தின் உள் விவகாரங்கள் தொடர்பாக ஊடகங்களில் வெளியாகி உள்ள செய்திகள் தவிர்க்கப்பட வேண்டிய சர்ச்சை என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

புதுவையில் வியாபாரிகளை மிரட்டும் ரவுடிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என மாநில பிஜேபி தலைவர் திரு